திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றன

விடப்படுகிறது

தொடங்கின

நரேந்திரமோடி அறிவித்துள்ளார் இன்று கொச்சியில் தமது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அவர் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார்

நரேந்திரமோடி கூறினார் பாதிக்கப்பட்டவா்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக காப்பீட்டு நிறுவனங்கள் சிறப்பு முகாம்களை நடத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார் பயிர்க் காப்பீட்டு திட்டத்தின் பயனாளிகளுக்கு அவற்றிற்கான தொகைகளை உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கேரளாவிற்கு தேவையாள நிவாரணப் பொருட்கள் முழுமையாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினா் மழையினால் பாதிக்கப்பட்ட சாலைகளை முன்னுரிமை அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு பிரதமா் அறிவுறுத்தினாா் மின் வினியோகத்தை சீரமைக்க தேவையாள உதவிகள் வழங்கப்படும் என்றும் பிரதம் தெரிவித்தார் வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பிரதமரின் கிராம வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் இதன் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அம்மாநில ஆளுநர் திரு சதாசிவம் முதலமைச்ச் திரு பினராயி விஜயன் ஆகியோர் பிரதமாடன் ஹெலிகாப்டரில் சென்றனர்

இதற்கிடையே கேரளாவில் மீட்புப் பணிகளை விரைவுப்படுத்துவது என மத்திய அமைச்சரவை செயல் திரு பி

சின்ஹா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உடனுக்குடன் வழங்குவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது

பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்படும் என்று கூறியுள்ளார்

அத்தியாவசிய மருந்துகளுடன் மருத்துவர்கள் மற்றும் கால்நடை மருத்துவக் குழுக்களும் நிவாரணப் பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இப்பணிகளை ஒருங்கிணைக்க தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் இரண்டு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளையும் அனுப்பி வைக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய தொற்றுநோய்களை தடுப்பதற்கும் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் தேவையான மருந்துகள் கோவை மற்றும் திருநெல்வேலியிலிருந்து கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தமிழக ஐ ஏ எஸ் அதிகாரிகள் சங்கம் கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு தங்களது ஒருநாள் சம்பளத்தை அளிப்பதாக அறிவித்துள்ளது

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

மனழ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை விமானநிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு மத்திய அரசு துணைநிற்கும் என்று திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் முழுமையாக வழங்கப்படும் என்று துணை முதலமைச்ச் திரு

பன்னீா செல்வம் கூறியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடைமடை பகுதிகளுக்கும் காவிரி நீர் சென்றடவதை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று கூறினார் இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அமைச்சா்கள் இன்று ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கினர்

அவர்களுக்குத் தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதியை இன்று நேரில் பார்வையிட்ட மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்தார் நாளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இப்பகுதிகளை நேரில் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கவுள்ளதாகவும் அவர் கூறினார்

தஞ்சாவூர் மாவட்டம் கல்விராயன் பேட்டையில் கல்லண் கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு சரிசெய்யப்பட்டுள்ளது இதனை மாநில வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்ணு மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் இதற்கிடையே கொள்ளிடம் பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலை உடனடியாக சீர்செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவா் திரு

ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்தை மட்டும் தடை செய்துவிட்டு மாநில அரசு அமைதி காப்பதாகவும் கூறியுள்ளார் ரானுவத்தின் உதவியுடன் பாலம் சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் திரு

ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

விவசாயிகள் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

மாநிலத்தின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஆங்காங்கே பெய்யக்கூடும் சென்னைய பொறுத்தவரை மாலையிலோ அல்லது இரவிலோ லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கை கூறுகிறது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஜகார்த்தாவில் வண்ணமிகு கலைநிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது இந்திய வீரர்கள் அணிவகுப்பில் நீரஜ் சோப்ரா தேசியக்கொடியை ஏந்திச் சென்றார்